வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் கெவாடியாவில் ஒருங்கிணைந்த முப்படைத் தலைவர்கள் மாநாட்டின் நிறைவு விழா அமர்வுக்கு தலைமையேற்றார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் கெவாடியாவில் ஒருங்கிணைந்த முப்படைத் தலைவர்கள் மாநாட்டின் நிறைவு விழா அமர்வுக்கு தலைமையேற்றார்

ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலர் நிலை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஜன அவுஷதி தின விழாவில் காணொளி காட்சி மூலம் உரையாற்ற இருக்கிறார்

ஜன அவுஷதி திட்டப் பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடி திட்டத்தின் வெற்றிக்குப் பாடுபட்டவர்களுக்கு விருதுகளையும் வழங்குவார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் மாநில அளவிலான நீதித் துறை கல்விக் கழகங்களின் இயக்குநர்களுக்கு இடையிலான அகில இந்திய மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றினார் பிணக்குகளைத் தீர்ப்பதுடன் நீதியைக் காப்பாற்றுவதே நீதித் துறையின் முக்கிய குறிக்கோள் என்றும் நீதி வழங்குவதில் தாமதங்களைத் தவிர்ப்பதே நீதியைப் பாதுகாப்பதில் முக்கியப்படி என்றும் அவர் கூறினார் மாவட்ட நீதிமன்றங்கள் உட்பட பல்வேறு நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிப்பதற்கான பயிற்சிகளை நீதிபதிகளுக்கு வழங்க தேவை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு

ஏ போப்டே மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இதற்கிடையே கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைக் கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்துறை நிபுணர்கள் அடங்கிய உயர்நிலை சுகாதாரக் குழுக்களை மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாபிற்கு அனுப்பியுள்ளது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேங்களின் கொரோனா நிலவரங்கள் குறித்து சுகாதார அமைச்சகம் இன்று நிதி ஆயோக் உடன் இணைந்து ஆய்வுக் கூட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளது மக்கள் செய்திகளை நுகரும் விதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மக்களுக்கு உகந்த செய்திகளை அகில இந்திய வானொலி வழங்கி வருவதாக அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவின் தலைமை இயக்குநர் திரு வேணுதர் ரெட்டி கூறியுள்ளார்

முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு

கோபாலசாமி புதுடில்வி அகில இந்திய வானொலியின் செய்திப் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஆகாஷ் லஷ்மன் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தமிழ்நாடு மண்டலக் கூடுதல் தலைமை இயக்குநர் திரு அண்ணாதுரை ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றினர் கொரோனா தொற்றுக்கு எதிராக நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் நம் நாட்டிலேயே கிடைப்பதால் மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இதனால் நம்மையும் காப்பாற்றிக் கொண்டு நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

வீடுகளின் கழிவு நீரினால் சிறுவர் இல்லம் பாதிக்கப்படுவதாக தெரிய வந்தததைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மேற்கொண்ட இந்த நேரடி ஆய்வின் போது துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்கள் டாக்டர் சந்திரமவுலி டாக்டர் மகேஸ்வரி மற்றும் இதர அதிகாரிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட உள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரி லாஸ்பேட் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய இடங்களை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி பூர்வா கர்க் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வாக்கு என்பனம் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு அதிகாரிகளும் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு ஏற்ப ஆயத்தப் பணிகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணி மின்சாரம் காவல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிப் பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவிற்குத் தயார் படுத்தும் பணிகளும் வாக்கு எண்ணிக்கை நாள் வரை வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் பணிகளும் வாக்கு மையங்களில்தான் நடைபெறும் எண்ணிக்கை என்பதால் இம்மையங்களைச் சுற்றி மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிப் பங்கீடு குறித்து முடிவு இன்னும் இறுதியாகவில்லை இதற்கிடையே கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக திரு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சித் தலைமை அறிவித்துள்ளது